பேச்சுவார்த்தையையொட்டி மாமல்லபுரத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விஜயதசமி மற்றும் தசரா பண்டிகை இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது

சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ரஃபேல் போர் விமானத்தை டசால்ட் ஏவியேசன் நிறுவனத்திடமிருந்து பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பெற்றுக்கொண்டார் பிரான்ஸ் நாட்டின் போர்டோவில் உள்ள மெரிக்நாக் விமான தளத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலாவது ரஃபேல் விமானத்தை அந்நிறுவனம் ஒப்படைத்தது

அடுத்த ஆண்டு மே மாதம் இறுதிக்குள் இந்திய விமானப் படையிடம் நான்கு விமானங்கள் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இதில் பீரங்கிகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை மற்றும் அதிநவீன போர்க் கருவிகள் உள்ளன

ரஃபேல் விமானத்தை பார்வையிட்ட திரு ராஜ்நாத் சிங் அந்த விமானத்தில் பறந்துசென்று ஆய்வு நடத்தினார்

பாகிஸ்தான் எல்லைக்குள் தாக்குதல் நடத்திய விங் கமான்டர் அபிநந்தன் வர்தமான் இந்த விமானங்களுக்கு தலைமை தாங்கி சென்றது இந்த அணி வகுப்பின் சிறப்பு அம்சமாகும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் ஆகிய இருவரும் மாமல்லபுரத்தில் வரும் வெள்ளிக்கிழமை இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக எமது செய்கியாளர் கெரிவிக்கிறார்

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு தமிழகத்தை தேர்வு செய்தற்காக மத்திய அரசுக்கு தாம் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தேசம் வேறு வேறானாலும் வானம் ஒன்றே எல்லைகள் பிரித்தாலும் எண்ணம் ஒன்றே என்ற அடிப்படையில் அமையும் இந்த பேச்சுவார்த்தை உலக சமுதாயத்திற்கு ஒளி தருவதாய் அமையட்டும் என்று திரு ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கின்ற வகையில் மாமல்லபுரத்தில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ மத்திய மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளார்

விஜயதசமி மற்றும் தசரா பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது விஜயதசமிய முன்னிட்டு கோயில்களில் ஏராளமான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு கல்வியை தொடங்கும் வித்யா ரம்பம் செய்து வைத்து கல்வியின் கடவுளான சரஸ்வதியை வழிபட்டு பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை இன்று சேர்த்தனர் திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் உள்ள சரஸ்வதிக்கு என தென்னிந்தியாவில் அமைந்துள்ள தனி ஆலயத்தில் இன்று ஏடு தொடங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தங்களது துழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்னர் பெற்றோர்கள் இந்த கோயிலுக்கு அழைத்து வந்து விஜயதசமி அன்று இங்கு அம்மன் சன்னதி முன்வு வைக்கப்பட்டிருந்த தட்டில் நெல் பரப்பி அதில் அமற்றம் ஒம் என்ற எழுத்துக்களை எழுத செய்தனர் இப்படி செய்து தங்களது குழந்தையின் கல்வி வாழ்க்கையை தொடங்கினால் அவர்களின் கல்வி சிறப்பாக இருக்கும் என்பது பெற்றோர்களின் நம்பிக்கை திருவாரூரில் இருந்து விஜயகுமார் நாகர்னோயில் உள்ள ஸ்ரீ வனமாளீஸ்வரர் கோயிலில் ஏடு தொடங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கு கல்வி தொடங்கினால் அவர்களின் வாழ்வு கல்வி செல்வம் பெருகும் என்ற ஐதிகத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரியில் இருந்து வி குமார் நாமக்கல் மாவட்டத்தில் அங்கன்வாடிகளில் குழந்தைகள் சேர்க்கப்பட்டதாக குழந்தைகள் வளர்ச்சித் திட்ட அலுவலர் திருமதி சவிதா தெரிவித்துள்ளார் துத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேரப்பட்டினத்தில் முத்தாலம்மன் கோயிலில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு நடைபெறுகிறது இதற்னன விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கோயில் நீர்வாகம் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் கெரிவிக்கிறார்

இந்த விரதம் மேற்கொள்ளும் பக்கர்கள் இன்று நள்ளிரவு நடைபெற உள்ள சூரசம்ஹார நிஷற்ச்சியை காண்பதற்காக கோயிலக்கு தொடர்ந்தட வந்தவண்ணம் உள்ளன

விஜயதசமி நன்னாளை முன்னிட்டு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வமும் ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித்துக்கு மலர்கொத்து அனுப்பி வாழ்த்து தெரிவித்தனர்

சுவீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் இன்று இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது

வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு நாளை அறிவிக்கப்படும்

திமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே என் நேரு பிரச்சாரம் மேற்கொண்டார் மாவட்ட செய்திகள் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து அதிக அளவு நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கற்றுலாப் பயணிகள் அணையை பார்வையிடவோ தென்பெண்னை ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரபாகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்